நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்க இருக்கிறார் குருநானக் காட்டிய வழியில் மக்களுக்கு சேவை புரிவதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன் உதாரணமாக திகழ வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

புதுவையில் அமைச்சர்கள் துணைநிலை ஆளுநரை சந்திப்பதை முதலமைச்சர் தடுக்கவில்லை என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்க இருக்கிறார் இமாச்சல பிரதேசத்தில் முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை பெருக்கும் நோக்கத்துடன் அம்மாநில அரசு இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை இன்று மறு ஆய்வு செய்தார் மாநாட்டின் இறுதி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நிதின் கட்கரி திரு பியுஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர்

இந்த சிறப்புக் கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஹரியானா ஆளுனர் திரு சத்ய நாராயண் ஆர்யா பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் பஞ்சாப் ஆளுநர் திரு விஜயேந்திர பால் சிங் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர் குருநானக் தேவ்ஜி சமுதாயத்தில் சமத்துவத்தை பேண பாடுபட்டவர் என்றும் ஜாதி மத அல்லது மொழி ரீதியிலான பேதங்கள் எதுவும் அவருக்கு பொருட்டல்ல என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமது உரையில் கூறினார் பாகிஸ்தான் பகுதியில் குருநானக் மறைந்த இடத்தில் உள்ள கர்த்தார்பூர் சாகிப் குருத்வாராவிற்கு அமைக்கப்பட்டுள்ள கர்த்தார்பூர் நெடும்பாதை அமைதி நல்லிணக்கம் மற்றும் மனித நேயத்தின் சின்னமாக திகழும் என்றும் அவர் கூறினார் குருநானக் காட்டிய வழியில் மக்களுக்கு சேவை புரிவதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

மூத்த சிவசேனா தலைவர் திரு சஞ்சய் ரவுத் இன்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவாரை மீண்டும் சந்தித்து பேசினார் மாகாராஷ்டிர விவசாயிகளும் உழைக்கும் வர்கத்தினரும் சிவசேனா முதலமைச்சர் ஒருவரையே விரும்புவதாக திரு சஞ்சய் ரவுத் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் மகாராஷ்டிராவில் தேசிய வாத காங்கிரஸ் ஆட்சி அமைக்காது என்ற நிலைப்பாட்டை திரு சரத் பவார் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இதற்கிடையே மூத்த சிவசேனா தலைவர்கள் ஒருபுறமும் மூத்த பிஜேபி தலைவர்கள் இன்னொரு புறமும் இன்று ஆலோசனை கூட்டங்களை நடத்தி உள்ளனர்

ஹரியானா சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டது

ஹரியானாவில் புதிதாக அமைந்த சட்டமன்றத்தின் இந்த முதலாவது கூட்டத்தொடரில் தொடக்கி நாளன்று பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு கியான் சந்த் குப்தா பேரவைத் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

அனில் விஜ் தலைமையிலான குழுவினால் தயாரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார் உரிமையும் பொறுப்பும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதை மக்கள் மறந்து விடக் கூடாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ் ஆப்பில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் பொதுமக்களின் உடைமைகளையும் பாதுகாக்கும் உயிரையும் பொறுப்பு காவல்துறையினருக்கு இருப்பதாகவும் இதற்காகவே பயிற்சி பெற்ற காவல்துறையினர் இந்த பொறுப்பில் தவறினால் கோழைத் தனம் என்றும் கூறினார் பொறுப்புடன் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படும் போலிசாரை மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் மூத்த அதிகாரிகளின் தலைமை பண்பு இதில் தான் வெளிப்படும் என்றும் அவர் கூறினார் தவறுகளை உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவசர கதியில் எவரையும் சிறுமைப் படுத்தினால் மொத்தக் குடும்பமும் புண்படும் என்பதை மூத்த அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என டாக்டர் கிரண்பேடி மேலும் குறிப்பிட்டார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் உள்ளிட்ட யாரையும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்திக்க கூடாது என்று இதுவரை தடுத்த்தில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறினார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியிருப்பது போல எந்த அமைச்சர்கள் அவரை இரவு நேரத்தில் பார்த்தார்கள் என்பதையும் அது துறை ரீதியிலான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காகவா என்பதை டாக்டர் கிரண்பேடி தெளிவு படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக வெளிநாடுகளில் நடைபெறும் கண்காட்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் மத்திய அரசின் சார்பில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்வது வழக்கம் என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அமைச்சரை மட்டும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடைவிதிப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார் லண்டனில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சிக்கு தம்மையும் இரு அதிகாரிகளையும் அனுமதித்து விட்டு பிறகு தம்மை மட்டும் போக கூடாது என்றும் அவர் கோப்பில் எழுதியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்

மல்லாடி கிருஷ்ணராவ் கூறினார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம் ஆர் ஐ

புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் விண்வெளி விளக்க மையம் கண்டுபிடிப்பு மையம் மற்றும் டிஜிட்டல் பிளானட்டோரியம் அமைக்கப்படும் என்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார்

கந்தசாமி தெரிவித்தார்

புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் சாலையோர வியாபாரத்தை முறைப்படுத்தி சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதரத்தை மேம்படுத்தும் வகையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நகர விற்பனை குழுவின் கூட்டம் உழவர்கரை நகராட்சியில் ஆணையர் திரு கந்தசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது ஹைதராபாத் ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் உள்ள நகர்ப்புற மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகளுக்கான பிராந்திய மையத்தில் இருந்து அதிகாரிகள் குழு ஒன்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டது இக்குழுவினர் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் விடுபட்டுப் போன சாலையோர வியாபாரிகளை கணக்கெடுத்து சாலையோர வியாபாரம் குறித்து புவியியல் சார்ந்த ஜிபிஎஸ் வரைபடம் தயாரிக்கவும் இத்தகவல்களின் அடிப்படையில் சாலையோர விற்பனைத் திட்டம் ஒன்றை உருவாக்கவும் தேவையான பணிகளை இன்று முதல் தொடக்குவதாக அரசு செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகளுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கவும் சாலையோர வியாபாரிகளுக்கு இடையே சுய உதவிக் குழுக்களை அமைத்து வங்கிக் கடன் பெற்றுத் தரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தந்தையை இழந்த அந்த மாணவி தாயுடன் வசித்து வந்த நிலையில் தாய் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு அந்த நபர் வந்து செல்வதை அக்கம் பக்கத்தினர் கவனித்து தாயிடம் தெரிவித்தனர் தாய் கொடுத்த புகாரின் பேரில் முதலியார் பேட்டை போலிசார் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த பால் வண்டி ஓட்டுனர் அலெக்ஸ் என்னும் அந்த நபரை கைது செய்தனர் அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி உள்ளது இது நாளை புயலாக வலுப்படக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீனவர்கள் இன்று அந்தமான் கடல் பகுதி மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகளுக்கும் நாளை மத்திய வங்கக் கடல் மற்றும் வடக்கு கடற்கரை பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்க இருக்கிறார் குருநானக் காட்டிய வழியில் மக்களுக்கு சேவை புரிவதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன் உதாரணமாக திகழ வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

புதுவையில் அமைச்சர்கள் துணைநிலை ஆளுநரை சந்திப்பதை முதலமைச்சர் தடுக்கவில்லை என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார்